பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்துகிறார்

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

உலக பில்லியட்ஸ் சாம்பியன் போட்டியின் இரு பிரிவுகளிலும் பங்கஜ் அத்வானி பட்டம் வென்றார் கஜ புயல் பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுவரும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது நாகப்பட்டிணத்தை பேரிடர் பாதிப்பு மாவட்டமாக அறிவிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஆவோசனைக் கூட்டத்திற்குப் பின்னர் முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாளை நேரில் ஆய்வு செய்கிறார் இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பும் அவர் வரும் வியாழக்கிழமை புதுதில்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் புயல் பாதிப்பு குறித்தும் நிவாரண உதவிகள் குறித்தும் அவர் பிரதமரிடம கோரிக்கை மனு சமர்ப்பிக்கவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இப்பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் நாகை மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர் செல்வம் நேற்று முழுவதும் பார்வையிட்டார்

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் புயல் பாதிப்பு குறித்த கணக்கெடுப்புப் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

காமராஜ் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாவட்டத்தில் மின்பாதிப்புகளை சீர் செய்வதற்காக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக கூறினார்

இந்நிலையில் புயலின் பாதிப்பு எதிர்பார்த்தைவிட கடுமையாக உள்ளதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு சத்திய கோபால் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்றார்

சத்திய கோபால் கூறினார்

மயிலாடுதுறை கோட்டத்தை பொறுத்தவரை சும்பந்தப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி முதல்வர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவுகளை மேற்கொள்ளவாம் என்று ஆட்சியர் திரு சுரேஷ் குமார் கூறியுள்ளார்

தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கும் திண்டுக்கல் கொடைக்கானல் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் மாவட்டம் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் அரசு மெத்தனமாக செயல்படுவதாக திமுக தலைவர் திரு

கஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்களின் அடிப்படைத் தேவைகளைகூட மாநில அரசு நிறைவேற்றவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண உதவி காலதாமதமாக கிடைப்பதால் ஏற்பட்டுள்ள மக்களின் கோபம் நியாயமானது என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிவாரணப் பணிகளை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதனிடையே வங்கக் கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் இன்று முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் உட்புற மாவட்டங்களில் நாளை முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக உருவாக வாய்ப்பில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்காக பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு ஓய்வின்றி பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மத்தியப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி நேற்று இந்தோரில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்

மக்களின் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் சென்ளை சேலம் இடையே எட்டு வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நீதிமன்ற வழக்குகள் முடிவடைந்த பின்னர் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் பெங்களுர் நெடுஞ்சாலையில் சேகோ சர்வ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார் விபத்துகளினால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உயர் மட்டப் பாலங்களை கட்டி வருவதாக தெரிவித்தார் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார்

இலங்கையில் நிலவிவரும் அரசியல் சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்காக அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்திருந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை சிங்கப்பூர் பாதகாப்பு அமைச்சர் அரசுமுறைப் பயணமாக இன்று போர்ட் ப்ளேயர் வரவுள்ளார் உலக கழிவறை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மஹாராஷ்ட்ராவில் மராட்டியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குடியரசுத் தலைவர் திரு

ஜம்மு கஷ்மீரில் மத்திய ரிசர்வ் காவல்படை முகாமை குறித்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்புப் படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார்

உலக பில்லியட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி பட்டம் வென்றார்